நீடித்த நிலையான வேளாண் வளர்ச்சிக்கு செயலாற்ற வேண்டியதன் அவசியத்தை குடியரசுத் துணைதலைவர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

நவராத்திரி விழா இன்று கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடன் இன்ற தொடங்குகிறது

புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

புதுதில்லியில் தலைமை கணக்காயர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் டிஜிட்டல் பயன்பாட்டை ஊக்குவிக்க அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார் டிஜிட்டல் யுகத்தில் கணக்கு தணிக்கையும் கணக்காய்வும் என்பதை கருப்பொருளாகக் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டார் தணிக்கை முறைகளை வலுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களின் அவசியம் மற்றும் பொதுசெலவினத்தில் பொறுப்புத்தன்மையை வலியுறுத்துவதற்கான நடைமுறைகள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது இந்த இரண்டு நாள் மாநாட்டில் நாடுமுழுவதிலும் இருந்து ஏராளமான கணக்காயர்கள் கலந்துகொண்டுள்ளனர்

கோவை மாவட்டம் பொள்ளாச்சி நாச்சிமுத்து தனியார் கல்வி நிறுவனத்தின் வைர விழா கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய அவர் உலகம் வேகமான வளர்ச்சி கண்டு வரும் நிலையில் கிடைக்கும் பல்வேறு வாய்ப்புகளை பயன்படுத்தி மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்று அறிவுறுத்தினார்

கிராமப்புற மேம்பாட்டை கருத்தில் கொண்டு இரண்டரை லட்சம் கிராமங்களுக்கு கண்ணாடி இழை கேபிள் வசதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைப்பது பெரும் சவலாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஊரக வளர்ச்சிக்கு கூடுதல் நிதியும் கூடுதல் திட்டங்களும் தேவை என்று எடுத்துரைத்தார்

இதனால் உலக நாடுகளின் பார்வை இந்தியாவை நோக்கி திரும்பியிருப்பதாக அவர் எடுத்துரைத்தார் இந்த வாய்ப்பை இளைஞர்கள் பற்றிக்கொள்ள வேண்டும் என்றார்

மகளிர் மேம்பாட்டிற்கும் மகளிர் கல்விக்கும் அதிமுக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று கூறிய அவர் மகளிருக்கு அதிகாரப்பகிர்வின் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு

வேலுமணி தேசிய கயிறு வாரிய தலைவர் திரு

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

குடியரசுத்துணை தலைவரின் வருகையை முன்னிட்டு காந்திகிராம் பல்கலைக்கழக பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

எடப்பாடி

அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இவ்விழாவின் முதல்நாளான இன்று துர்கா தேவியை பக்தி சிரத்தையுடன் வழிபடும் வகையில் அதிகாலை முதலே பக்தர்கள் ஆலயங்களுக்கு சென்று தரிசித்தனர்

தூத்துகுடி மாவட்டம் குலசேகரப்பட்டிணம் றீமுத்தாரம்மன் திருக்கோவிலிலும் தசரா விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது

நவராத்திரி விழாவையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் ட்விட்டரில் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சக்தியின் தெய்வமான அன்னை அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தர்க்கை வளத்தையும் கொண்டு வர வாழ்த்தியுள்ளார்

லக்னோ மற்றும் வாரணாசி பகுதிகளிலிருந்து தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினர் மீட்பு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் இவ்விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் இதனிடையே ரயில்வே அமைச்சர் திரு

தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீலகிரி மாவட்டத்தில் மழை பொழிவு அதிகமாக இருப்பதால் கூடுதல் பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார்

இதுதொடர்பான பல்வேறு மனுக்கள்மீது விசாரணை மேற்கொண்ட தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு பிரான்ஸ் நாட்டுடனான விலை மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தேவையில்லை என்றும் கூறியுள்ளது